தமிழகத்தில் ஊரடங்கை நீட்டிப்பதா வேண்டாமா என்பது குறித்து மருத்துவ வல்லுநர்கள் தெரிவிக்கும் கருத்து அடிப்படையில் முடிவு செய்யப்படும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்

உதயகுமார் கேட்டுக் கொண்டுள்ளார்

எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் திருச்சியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வரும் திங்கட்கிழமை தலைமைச் செயலகத்தில் மருத்துவ வல்லுநர்களுடன் நடைபெறவுள்ள கூட்டத்தில் இதுகுறித்து விவாதிக்கப்படும் என்று கூறினார் இலவச மின்சாரம் தமிழகத்தில் தொடர்ந்து வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் மூலமாக தமிழகத்திற்கு தேவையான தண்ணீரை பெறுவதற்கான நடவடிக்கையை மாநில அரசு மேற்கொள்ளும் என்றும் முதலமைச்சர் கூறினார் ஊரடங்கு காலத்தில் வேலைவாய்ப்பை இழந்துள்ள மக்களுக்கு அரசு தம்மால் இயன்ற உதவிகளை செய்யும் என்றும் அவர் தெரிவித்தார்

வேலைவாய்ப்பை பெருக்கும் நடவடிக்கையில் மாநில அரசு ஈடுபட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார்

விழுப்புரம் மாவட்டத்தில் நோய்த் தொற்று தடுப்புப் பணிகள் குறித்து அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உயரதிகாரிகளுடன் ஆவோசனை நடத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் நோய்த் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வீரியமிக்க மருந்துகள் மூலம் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார்

செகண்ட்ஸ் அரசு மருத்துவர்கள் செவிலியர்களின் அயராத பணியால் நாட்டிலேயே தமிழகத்தில் குறைந்த இறப்பு விகிதத்தை பராமரித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார்

உதயகுமார் கேட்டுக் கொண்டுள்ளார்

கடம்பூர் ராஜு நேற்று வழங்கினார் பின்னர் மறைந்த ஜெயராஜின் துணைவியார் திருமதி செல்வராணியை சந்தித்து ஆறுதல் கூறினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் தகுதியின் அடிப்படையில் இவர்களது குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்கப்படும் என்று கூறினார் இந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்ற மதுரைக் கிளை தாமாக முன்வந்து விசாரித்து வருவதால் நீதிமன்ற உத்தரவை ஏற்று மாநில அரசு செயல்படும் என்றும் அவர் தெரிவித்தார்

மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தடுப்புப் பணிகளை நேற்று நேரில் ஆய்வு செய்தபின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

வீரராகவராவ் தெரிவித்துள்ளார் ராமநாதபுரத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கடந்த மாதத்தை விட இம்மாதம் மாவட்டத்தில் தொற்று நான்கு மடங்கு அதிகரித்துள்ளது என்று கூறினார்

நோய்த் தொற்றை தடுக்க பொது சுகாதாரத்துறை மற்றும் அனைத்து துறைகளும் இணைந்து தீவிரமாக பணியாற்றி வருவதாகவும் அவர் கூறினார் நீலகிரி மாவட்டத்தில் நோய் தொற்று கட்டுக்குள் இருப்பதாகவும் பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என்றும் ஆட்சியர் திருமதி இன்ன சென்ட் திவ்யா கூறியுள்ளார் உதகமண்டலத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நோய் தடுப்பு நடவடிக்கைகள் மாவட்டத்தில் தீவிரப்படுத்தப் பட்டுள்ளதோடு பொதுமக்களும் நிர்வாகத்திற்கு சிறந்த ஒத்துழைப்பு அளிப்பதால் தொற்றை கட்டுப்படுத்த முடியும் என்று கூறினார் பிரதமர் திரு

நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்கள் தூர்தர்ஷன் அலைவரிசைகள் மற்றும் யூ டியூப் உள்ளிட்ட இணையதளங்களிலும் பிரதமரின் உரை இடம்பெறுகிறது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

மேகாலயா மற்றும் லடாக்கில் நேற்றிரவு லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது